வங்கக்டலில் உருவான கஜ புயல் தீவிரப்புயலாகவலுவடைந்துநாகப்பட்டிணம் வேதாரண்யம் இடையேநள்ளிரவு பன்னிரெண்டரைமணியிலிருந்து இரண்டரைமணிவரைகரையைகடந்ததாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் துணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுஅதிகாலைஐந்துமணியளவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இந்த புயலின் கண் பகுதிஅதிகாலை இரண்டுமணிஅளவில் கடந்தாலும் நாகையில் காற்றின் வேகம் தணியாமல் வீசிவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநிலஅரசுமேற்கொண்டமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகாரணமாகபாதிப்பு பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருஉதயகுமார் கூறினார் சேலத்தில் முகாமிட்டுள்ளமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி புயலின் தாக்கம் குறித்துவருவாய் துறைஅமைச்சரைதொடர்பு கொண்டுதொலைபேசிவாயிலாகஅறிந்துவருகிறார் பாதிக்கப்பட்டபகுதிகளில் பணிகளை வீச்சில் நிவாரணப் ழு மேற்கொள்வதற்கானஅனைத்துநடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் காற்றின் வேகம் குறையும் வரைபொதுமக்கள் வீட்டைவிட்டுவெளியேவரவேண்டாம் என்றும் வருவாய் நிர்வாகஆணையர் திருசத்தியகோபால் கேட்டுக்கொண்டுள்ளார்

புயல் பாதிப்பு குறித்துதகவல்களைதெரிவிப்பதற்கானதொலைபேசிஎண்களைமாநிலஅரசுவெளியிட்டுள்ளது

தேனிஆகியமாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் மதுரையில் பள்ளிகளுக்கு இன்றுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

இதேபோல் சிதப்பரம் அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் திருவாரூர் மத்தியபல்கலைக்கழகம் திருச்சிபாரதிதாரன் பல்கலைக்கழகம் காரைக்குடிஅழகப்பாபல்கலைக்கழகங்களின் ஆகியதேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன

முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டுகுடிநீர் திட்டத்திற்கானபணிகளை இன்றுதொடங்கிவைக்கிறார் திருச்செங்கோட்டில் நடைபெறவுள்ள இதற்கானவிழாவில் பல்வேறுகுடிநீர் அபிவிருத்திதிட்டங்களுக்கானபணிகளையும் அவர் தொடங்கிவைக்கஉள்ளார் இந்தநிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டபயனாளிகளுக்குஅரசின் நலத்திட்டபணிகளைமுதலமைச்சர் வழங்க உள்ளார்

இந்ததிட்டத்தின்கீழ் கோடி இதுவரை மூவாயிரம் ருபாய் அளவிற்கு இழப்பீட்டுதொகைவழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

மத்தியஅரசின் மின்னுபணப் பரிவர்த்தனைதிட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது பணபரிவர்த்தனையை இது எளிமைபடுத்தி இருப்பதாகபயனாளிகுமார் தெரிவித்தார்

வடகொரியா புதியஅதிநவீன ஆயுத சோதனைஒன்றைநடத்தியுள்ளது இலங்கைநாடாளுமன்றத்தில் திருமஹிந்தாராஜபக்ஷேவுக்குஎதிராக புதிதாகநம்பிக்கையில்லாதீர்மானம் இன்றுபிற்பகல் விவாதத்திற்குஎடுத்துக்கொள்ளப்படுகிறது

சபரிமலைபிரச்னைதொடர்பாகதிருவனந்தபுரத்தில் நேற்றுநடைபெற்றஅனைத்துக்கட்சிகூட்டத்தில் ஒருமித்தகருத்துஎட்டப்படவில்லை

இப்போட்டியில் வெற்றிபெற்றதன் மூலம் இந்தியாஅரையிறுதிக்குமுன்னேறிஉள்ளது ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் சமிர்வர்மாகாலிறுதிக்குமுன்னேறிஉள்ளனர்

சமீர் வர்மாவுக்குஎதிரானஆட்டத்தில் சீனவீரர் காயம் காரணமாகவெளியேறியதைஅடுத்துஅவர் காலிறுதிக்குதகுதிபெற்றார்